எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு துறையில் முதலீட்டாளர்களுக்கு உதவும் பல்வேறு மாற்றங்கள் குறித்து மாநாட்டில் விவாதிக்கப்படுகிறது

எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு துறை தொழிலதிபர்கள் மேலாண்மை நிபுணர்கள் விஞ்ஞானிகள் இந்த மாநாட்டில் பங்கேற்கின்றனர்

பொருளாதாரத்தில் வேகமாக வளர்ந்து வரும் நாடாக இந்தியா விளங்குகிறது என்றும் கொள்கை சீர்த்திருத்தங்கள் மூலம் வளர்ச்சியை எட்டியுள்ளோம் என்றும் அவர் கூறினாார் பிரதமா் திரு நரேந்திர மோடி உத்தரப்பிரதேச மாநிலம் விருந்தாவனுக்கு இன்று செல்கிறார் அங்கு அக்சயா பத்திரா பவுண்டேஷனில் நடைபெற உள்ள நிகழ்ச்சியில் மதிய உணவு வழங்கும் திட்டத்தை நினைவுகூறும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு சின்னத்தை அவர் திறந்து வைக்கிறார் ஏழை பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு பரிமாறும் பிரதமர் பின்னர் அங்கு உரையாற்றுகிறார்

மத்திய மனித வள மேம்பாட்டு அமைச்சகம் மற்றும் மாநில அரசுகளுடன் இணைந்து இந்த நிறுவனம் ககாதாரமான முறையில் குழந்தைகளுக்கான மதிய உணவு திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது இந்நிறுவனத்தின் சேவை குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி ஏற்கனவே பாராட்டு தெரிவித்துள்ளார் பூமி வெப்பமயமாதல் மற்றும் பருவ மாறுபாடுகளால் ஏற்படும் அபாயங்கள் குறித்து உலக நாடுகள் மிகவும் கவனம் கொண்டுள்ளன என்று மத்திய கற்றுச்சூழல் துறை அமைச்சர் ஹர்ஸ்வர்தன் தெரிவித்குள்ளார் விஞ்ஞானம் ஆன்மீகம் கல்வி மற்றும் கற்றுச்சூழல் தொடர்பான சர்வதேச மாநாட்டை தில்லியில் துவக்கி வைத்த அவர் கற்றுக்சூழலை பாதுகாப்பதற்கு மக்கள் உறுதி உஏற்க வேண்டும் என்று வலிபுறுத்தினார் இயற்கையை பாதுகாப்பதற்கு எடுக்கப்படும் சிறிய நடவடிக்கைகள் மூலம் சுற்றுச்சூழலை மேம்படுத்த முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் வாக்காளர் பட்டியலிருந்து பெயரை நீக்குவதாக கூறி வாக்காளர்களுக்கு தொலைபேசி மூலம் மிரட்டல் விடுத்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு தில்லி காவல்துறை ஆணையருக்கு தேர்தல் ஆணையம் வேண்டுகோள் விடுத்தது ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த சிலர் வாக்காளர்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பட்டியலிருந்து பெயர் நீக்கம் செய்வதாக கூறி மிரட்டி வருவதாக தலைமை தேர்தல் ஆணையரிடம் பிஜேபி புகார் அளித்திருந்தது இந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறை ஆணையரிடம் விசாரணை நடத்த தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி கோரிக்கை விடுத்துள்ளார் பீஹார் சட்டப்பேரவையின் கூட்டு கூட்டத்தில் ஆளுநர் திரு லால்ஜி தாண்டன் இன்று உரையாற்றுகிறார் இன்று கூடும் சட்டப்பேரவையில் ஆளுநர் உரையாற்றிய பின் மாநிலத்தின் பொருளாதர ஆய்வறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது இதனை தொடர்ந்து நாளை மாநில அரசின் வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்யப்படுகிறது

விமானப் படை தலைமை தளபதி திரு பிரேந்திர சிங் தனோவா நான்கு நாள் பயணமாக வங்க தேசத்திற்கு இன்று செல்கிறார் அங்கு அந்நாட்டு பிரதமரையும் முப்படை தளபதிகளையும் அவர் சந்தித்து பேச இருக்கிறார் வங்க விமான படையின் பயிற்சி முகாம்களையும் அவர் பார்வையிடுகிறார் திரு பிரேந்திர சிங் தனோவாவின் பயணம் இருநாடுகளுக்கு இடையே ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்தும் என்றும் பல்வேறு கூட்டு நடவடிக்கைகளுக்கு உதவும் என்றும் வங்க தேச அரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளது புதிய இந்தியாவை உருவாக்குவதற்கு அனைத்து தரப்பு மக்களின் கருத்துகளையும் பிஜேபி கேட்கும் என்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறைஅமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார் தகவல் தொழில்நுட்ப துறைசை சேர்ந்த பல்வேறு தொழிலதிபர்கள் மற்றும் தலைமை நிர்வாகிகளின் கூட்டத்தில் பங்கேற்று திரு ரவிசங்கர் பிரசாத் பேசுகையில் இந்தியாவின் வளர்ச்சிக்கு தகவல் தொழில்நுட்ப துறை நிபுணர்கள் உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பல்வேறு துறைகளின் வளர்ச்சிக்காக நாடுமுழுவதும் ஏழாயிரம் இடங்களில் வைக்கப்படும் பெட்டிகளில் மக்கள் தங்கள் கருத்துக்களையும் ஆசோசனைகளையும் வழங்கலாம் என்றும் அவர் தெரிவித்தார் நிதி நிறுவன முறைகேடு தொடர்பாக கொல்கத்தா காவல் ஆணையர் திரு ராஜிவ்குமார் மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் முன்னாள் பி ஸ் திரு குணால் கோஷிடமும் மூன்றாவது நாளாக இன்றும் விசாரனை நடத்தவுள்ளனர் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுபடி இந்த விசாரணையை சிபிற நடத்தி வருகிறது மேகாலயா தலைநகர் ஷில்லாங்கில் நடைபெற்றுவரும் இந்த விசாரனையில் நிதி நிறுவன முறைகேடுகள் தொடர்பாக பல்வேறு கேள்விகளை இருவரிடமும் சிபிஐ அதிகாரிகள் எழுப்பினர் நிதிநிறுவன முறைகேடுகள் தொடர்பாக கொல்கத்தா காவல் ஆணையர் திரு ராஜிவ்குமார் விசாரணை நடத்தியபோது பல தடயங்களை அழித்ததாக சிபிஐ குற்றம்சாட்டி வருகிறது உத்திரபிரதேச மாநிலம் சகரான்பூர் மற்றும் குஷி நகர் மாவட்டங்களில் நடந்த கள்ளச்சாரய உயிரிழப்புகள் தொடர்பான வழக்கை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவை அம்மாநில அரசு அமைத்துள்ளது

கள்ளச்சாராய உயிரிழப்பு சும்பவத்திற்கான பின்னணி மற்றும் சதி செயல்கள் ஏதேனும் உள்ளதா என்பது குறித்து சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தவுள்ளது

இன்று தொடங்கவிருந்த பள்ளிகள் வரும் புதன்கிழமை தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சுற்றுலாதளமான மணாலியில் மைனஸ் இரண்டு டிகிரி செல்சியஸ் மற்றும் குப்ரியில் மைனஸ் ஐந்து டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் குளிர் வாட்டுகிறது

ஆப்கானிஸ்தானில் அமைதியை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைள் தொடர்ந்து நடைபெற்று வருகையில் இக்குழுவினரின் பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது தாலிபான் தீவிரவாதிகள் பேச்சுவார்த்தை நடத்திய ஆப்கானிஸ்தானுக்கான அமெரிக்க முன்னாள் தூதர் திரு ஜல்மாய் கலில்சாத் இந்த பேச்சுவார்த்தைக்கு தலைமை வைக்கிறார் பெல்ஜியம் ஜெர்மனி துருக்கி கர்தார் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானுக்கு இந்த குழுவினர் பயணம் மேற்கொள்கின்றனர்

அபுதாபி நீதித்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இனி வரும் காலங்களில் இந்தி மொழியிலும் ஆவணங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யலாம் என்று கூறியுள்ளது

அவர்களின் பெரும்பாலோனோர் தொழிலாளர்கள் என்பதால் அவர்களுக்கு இந்திய ஆட்சி மொழியாக்கப்பட்டது பயனளிக்கும் என்று அபுதாபி நீதித்துறை தெரிவித்துள்ளது ஐரோப்பிய கூட்டமைப்பிலிருந்து பிரிட்டன் விலகுவது அந்நாட்டின் பொருளாதாரத்திற்கு நல்லதல்ல என்று சர்வதேச நிதி அமைப்பின் தலைவர் திரு கிறிஸ்டன் லகார்டே எச்சிரித்துள்ளார் தபாயில் நடைபெற்ற சர்வதேச மாநாட்டில் அவர் கலந்துகொண்டு பேசுகையில் பிரிட்டனின் முடிவுக்கு கவலை தெரிவித்தாா் எகிப்து நாட்டு அதிபர் திரு அப்துல் பட்டா அல் சிசி ஆப்பிரிக்க கூட்டமைப்பு தலைவராக எத்தியோப்பாவில் நடைபெற்ற மாநாட்டில் தேர்வு செய்யப்பட்டார் மாநாட்டில் திரு சிசி பேக்கையில் ஆப்பிரிக்க கண்டத்தில் அமைதியையும் பாதுகாப்பையும் மேம்படுத்த தாம் தொடர்ந்து முயற்சி செய்யப்போவதாக தெரிவித்தாா் ருவாண்டா அதிபர் திரு பவுல் ககாமே பதவி காலம் முடிந்ததை அடுத்து அழப்பிரிக்க கூட்டமைப்பு தலைவராக திரு சிசி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் வியாட்நாமில் இம்மாத இறுதியில் நடைபெறும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மற்றும் வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன் சந்திப்புக்கு பின் அமெரிக்கா வடகொரியா இடையே அடுத்தகட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று தென்கொரியா நம்பிக்கை தெரிவித்துள்ளது

ஐ எஸ் தீவிரவாதிகளுக்கு எதிரான இறுதி கட்ட போரை சிரியா ஜனநாயக படையினர் கடந்த சனிக்கிழமை தொடங்கினர்

புவனேஸ்வரில் நடைபெற்ற வரும் சர்வதேச தங்க கோப்பைக்கான மகளிர் ஹாக்கிப் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் நேபாள அணியை இந்திய அணி இன்று எதிர்கொள்கிறது